வளரிளம் பெண்களின் உடல் ஆரோக்கியத்தில் உலகில் அதிக கவனம் செலுத்தும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்று பிரதமர் திரு

தெலங்கானா மாநில முதலமைச்சராக திரு

சந்திரசேகர ராவ் இன்று இரண்டாவது முறையாக பதவியேற்கிறார் மத்தியப் பிரதேசம் சத்திஷ்கர் ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர்களை தேர்வு செய்யும் பொறுப்பு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டினால் தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் உலக கோப்பை ஹாக்கிப்போட்டியில் இன்று காலிறுதியில் இந்தியா நெதர்லாந்தை சந்திக்கிறது நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டங்களில் வெற்றிபெற்று இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன வளரிளம் பெண்களின் உடல் ஆரோக்கியத்தில் உலகில் அதிக கவனம் செலுத்தும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்று பிரதமர் திரு

தில்லியில் நேற்று இதுதொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் பெண்களின் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல அவர்களுக்கான நோய்த் தடுப்புத் திட்டத்திலும் அரசு கவனம் செலுத்தி வருகிறது என்றார் மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகள் கிடைக்கவும் மருத்துவத் துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களையும் புதிய சிகிச்சை முறைகளையும் பல்வேறு நாடுகளிடையே இந்தியா பகிர்ந்து கொள்கிறது என்றும் அவர் தெரிவித்தார்

பிஜேபி நாடாளுமன்றக் குழுக் கூட்டம் தில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ளது இதில் கட்சித் தலைவர் திரு அமித் ஷா பிஜேபி தேசிய செயலர்கள் மாநிலத் தலைவர்கள் மற்றும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவுள்ளனர் மத்தியப் பிரதேசம் சத்திஷ்கர் ராஜஸ்தான் மாநிலங்களில் பிஜேபி ஆட்சிப் பொறுப்பை இழந்துள்ள நிலையில் இந்தக் கூட்டம் நடைபெறுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் மத்தியப் பிரதேசம் சத்திஷ்கர் ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர்களை தேர்வு செய்யும் பொறுப்பு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்றக் கட்சிக் கூட்டத்தில் இதுகுறித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் மத்தியப் பிரதேசத்தில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு காங்கிரஸ் கட்சிக்கு அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் அழைப்பு விடுத்துள்ளார் ராஜஸ்தானில் சுமார் ஏழு மணி நேரம் நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் பதவிக்கு வாய்ப்புள்ளதாக கருதப்படும் திரு அசோக் கெலாட் திரு சக்சின் பைலட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் சத்திஷ்கர் தலைநகர் ராய்ப்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திலும் சட்டமன்றக் கட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை தேர்தல் நடைபெற்ற மற்றொரு மாநிலமான மிஸோராமில் மிஸோ தேசிய முன்னணியின் தலைவர் திரு ஸோரன் தாங்கா நாளை மறுநாள் முதலமைச்சராக பதவியேற்கவுள்ளார் தெலங்கானா மாநில முதலமைச்சராக திரு

சந்திரசேகர ராவ் இன்று பதவியேற்கிறார் அவர் அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்பது இது இரண்டாவது முறையாகும் சமீபத்தில் நடைபெற்ற சுட்டப்பேரவைத் தேர்தலில் தெலங்கானா ராஷ்ட்ர சமிதி அமோக வெற்றி பெற்றது இதையடுத்து அக்கட்சியின் சட்டமன்றக் குழுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சந்திரசேகர ராவ் இன்று பிற்பகல் ஹைதராபாதில் உள்ள ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சராக பதவியேற்கிறார்

காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டினால் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

காவிரி வழக்கைப் பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் மற்றும் நடுவர் மன்றத் தீர்ப்புகளை கர்நாடக அரசு ஒருபோதும் செயல்படுத்தியதில்லை என்றும் அவர் தெரிவித்தார்

ஒரு மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி கல்வியை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்பதால்தான் அத்துறைக்கு பிற துறைகளைக் காட்டிலும் அதிக நிதியை தமிழக அரசு ஒதுக்குவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணி கூறியிருக்கிறார்

சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான விருதுகளை இன்று புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு எம் வெங்கைய நாயுடு வழங்குகிறார் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் பிஜேபி மூத்த தலைவர் திரு முரளி மனோகர் ஜோஷி மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் மாநிலங்களவை திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி உள்ளிட்ட எட்டு பேர் இந்த விருதை பெறுகிறார்கள் அண்டா்டிகாவில் சாகசப் பயணம் மேற்கொள்ளவுள்ள இந்திய வீராங்கனை அருளிமா சின்ஹாவிற்கு பிரதமா் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளாா் நேற்று தம்மை சந்தித்த அருளிமா சின்ஹாவிடம் பிரதமா் மூவா்ண கொடியை வழங்கினாா் எவரெஸ்ட் மலைச்சிகரத்தில் ஏறிய முதல் மாற்றுத்திறனாளி பெண் என்ற பெருமையைப் பெற்ற அருனிமா சின்ஹாவின் முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார் ஏற்னெவே ஐந்து கண்டங்களில் உள்ள உயரமான மலைச்சிகரங்களில் ஏறி சாதனை படைத்துள்ள அவர் தற்போது அண்டார்டிகாவில் வின்சன் மலைச்சிகரத்தை அடையவுள்ளார்

இலங்கையில் பதவிநீக்கம் செய்யப்பட்ட பிரதமர் திரு ரனில் விக்ரமசிங்கே மீது நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேறியுள்ளது

தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் விடுதலை முன்னணி ஆகியவை திரு ரனில் விக்ரமசிங்கேவுக்கு ஆதரவாக வாக்களித்தன இந்த தீர்மானத்தை அவைத்தலைவர் திரு கரு ஜெயசூர்யா அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனாவுக்கு அனுப்பி வைத்துள்ளார்

இது தெற்கு ஆந்திரா வடக்கு தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் வடக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாளை மறுநாள் முதல் பலத்த மற்றும் மிக பலத்த மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது

உலக வெப்பமயமாதலை தடுக்க அனைத்து நாடுகளும் முன்வர வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் திருமதி தெரசா மே வெற்றி பெற்றுள்ளார் ரஷ்யா சென்றுள்ள பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் திரு செர்ஜி சோய்கு வை இன்று சந்தித்துப் பேசுகிறார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாக கூறி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு ராஞ்சி நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது கேரள உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து சபரிமலையில் சில கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளன

அன்புச் செல்வன் வழங்கினார் விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலக கோப்பை ஹாக்கிப்போட்டி குறித்த செய்திகள்

இதுவரை நடைபெற்ற உலக கோப்பை போட்டிகளில் இந்தியா நெதர்லாந்தை ஒருமுறைகூட வென்றதில்லை இரு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆறு போட்டிகளில் ஐந்தில் நெதர்வாந்து அணி வெற்றிபெற்றது ஒரு போட்டி சமனில் முடிவடைந்தது இன்று நடைபெறும் மற்றொரு காலிறுதியில் ஜெர்மனி பெல்ஜியம் அணிகள் மோதுகின்றன முன்னதாக நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டங்களில் ஒலிம்பிக் சாம்பியன் அர்ஜென்டினா அதிர்ச்சி தோல்வியடைந்தது

அரையிறுதிஆட்டங்கள் வரும் சனிக்கிழமையும் இறுதிப்போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறவுள்ளது

இன்று கொழும்பில் நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது சீனாவில் தொடங்கியுள்ள உலக பேட்மின்டன் சும்மேளனப் போட்டியில் இந்தியாவின் பி

சிந்து அபார வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் சம்மேளனத்தின் திருப்புமுனை வீராங்கனை என்ற சிறப்பு விருதை இந்திய டேபிள் டென்னிஸ் நட்சத்திரம் மனிகா பத்ரா பெற்றுள்ளார்